அனைவரும் எப்போதும் முகக் கவசம் அணிய வேண்டும்

கை மற்றும் முகத் தூய்மையை கடைபிடிக்க வேண்டும் என்று கூறி இன்றைய செய்திகளை தொடங்குகிறோம்

நரேந்திர மோடி இன்று ஆய்வு மேற்கொண்டார்

நரேந்திர மோடி இன்று ஆய்வு மேற்கொண்டார் கொரோனா நிலவரங்களை சமாளிப்பதில் ராணுவத்தினர் வழங்கி வரும் உதவிகள் குறித்து தலைமை ராணுவ தளபதி ஜெனரல் நரவானே பிரதமரிடம் எடுத்து கூறினார் நாட்டின் பல்வேறு பகுதிகளில் தற்காலிக மருத்துவமனைகளை ராணுவம் அமைத்து வருவது குறித்தும் ராணுவத்தை சேர்ந்த மருத்துவ ஊழியர்களின் சேவைகள் மாநில அரசுகளின் தேவைக்கு வழங்கப்படுவது குறித்தும் இந்த ஆய்வின் போது எடுத்து கூறப்பட்டது இறக்குமதி செய்யப்பட்ட ஆக்ஸிஜன் டேங்கர்களை தேவையுள்ள இடங்களுக்கு எடுத்து செல்வதிலும் சிறப்பு பயிற்சி பெற்ற ராணுவத்தினர் பயன்படுத்தப்பட்டு வருவதையும் தலைமை ராணுவ தளபதி சுட்டிக்காட்டினார்

ஒரே சமயத்தில் பலர் அஅுகியதால் இணையதளத்தின் சர்வர் முடங்கியதாக ஊடகங்களில் வெளியான செய்தி தவறானது என்றும் மத்திய சுகாதார அமைச்சகம் தெரிவித்துள்ளது கோ வின் இணையதளம் தொழில்நுட்ப ரீதியில் மிக வலுவானதாகவும் வேகமாக செயல்படக் கூடியதாகவும் நம்பகத்தன்மை அதிகம் உள்ளதாகவும் வடிவமைக்கப் பட்டுள்ளதாக அமைச்சகம் மேலும் தெரிவித்துள்ளது

இறக்குமதி மற்றும் சுங்க அனுமதி நடைமுறைகளும் துரிதமாக்கப்பட்டுள்ளன இதற்கான உத்தரவை மத்திய நுகர்வோர் விவகாரங்கள் துறை வெளியிட்டுள்ளது

துரிதமான இறக்குமதிக்கு அனுமதி அளிக்கப்பட்டுள்ள மருத்துவக் கருவிகளில் வெண்டிலேட்டர்கள் அதிகுளிர் நிலை ஆக்ஸிஜன் சிலிண்டர்கள் மற்றும் ஆக்ஸிஜன் உற்பத்தி ஆலை அமைப்பதற்கான உபகரணங்களும் அடங்கும்

வெளியுறவுச் செயலர் திரு

துணைநிலை ஆளுநரின் ஆலோசகர்கள் டாக்டர் சந்திரமௌலி டாக்டர் மகேஸ்வரி ஆகியோரும் இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர் பின்னர் துணைநிலை ஆளுநர் செய்தியாளர்களிடம் பேசுகையில் புதுச்சேரியில் தலைவர்களின் சிலை அமைந்துள்ள இடங்களை அழகுபடுத்தும் திட்டம் தேர்தல் முடிவுகள் வெளியான பின்னர் செயல்படுத்தப்படும் என்றார்

ஜிப்மர் மற்றும் தனியார் மருத்துவமனைகளுடன் இன்று மாலை நடைபெறும் பேச்சுவார்த்தையில் கொரோனா நோயாளிகளுக்கான படுக்கைகளின் எண்ணிக்கையை உயர்த்த வேண்டுகோள் விடுக்கப்படும் என்றும் அவர் கூறினார் புதுச்சேரியில் ரெம்டெசிவிர் மருந்து தேவையுள்ள அனைவருக்கும் வழங்கப்படுவதாக டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன் தெரிவித்தார்

அரசியல் கட்சி தலைவர்கள் மற்றும் தொண்டர்கள் கூட்டம் கூடுவதை தவிர்த்து சாலையோர ஏழைகளுக்கு உணவளிப்பதன் மூலம் வெற்றியை கொண்டாடலாம் என்றும் அவர் கூறினார்

அருண் கூறியுள்ளார்

புதுச்சேரி முன்னாள் அமைச்சர் திரு மல்லாடி கிருஷ்ணாராவ் ஆந்திர முதலமைச்சர் திரு ஜெகன்மோகன் ரெட்டியை நேரில் சந்தித்து கேட்டு கொண்டதன் பேரில் ஆந்திர அரசு இதற்கான உத்தாவை வெளியிட்டுள்ளதாக எமது ஏனாம் நிருபர் தெரிவிக்கிறார்